தூதிருஷ்டவசமானவை என்றும் அது தமக்கு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நடைபெற்ற போரின் வெற்றிதினம் இன்று கொண்டாடப்பட்டது

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டு கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது

கோலி தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் போராட்டங்களும் வன்முறை சும்பவங்களும் தூதிருஷ்டவசமானவை என்றும் அது தமக்கு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் தமது கருத்தை தெரிவித்துள்ள அவர் ஜனநாயகத்தில் விவாதத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் இடமளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் பொது அமைதிக்கும் அரக சொத்துக்களுக்கும் பாதகம் விளைவிப்பதில் அர்த்தம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமைதியை குலைப்பது இந்திய கலாச்சாரத்தின் பங்கு அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியல் கட்சிகளின் பேராதரவுடன் இந்த சுட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றபவர்கள் ஒற்றுமையுடனும் சகோதாரத்துடனும் அமைதியாக வாழ்ந்து வருவதை இந்த சட்டம் எடுத்துரைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அமைதியை நிலைநாட்ட அனைவரும் முயற்சிக்க வேண்டுமென்றும் இந்தியாவை வலுப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையானவற்றை பெற்றுத்தருவதற்கும் பாடுபட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டாா் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே தலைமையிலான அமா்வு இந்த அறிவிப்பை வெளியிட்டது காங்கிரஸ் இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் சாா்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன

நாளை மற்றாள் சரக்கு மற்றும் சேவை வரி குழமக்கூட்டம் புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்த குழுமக் கூட்டத்தில் மாநிலங்களுக்கான வரி வருவாயை உயர்த்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இதே மாதத்தை ஒப்பிடுகையில் வரி வசூல் ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது நிதி தொடர்பான அமைப்புகளைச் சேர்ந்த நிபுணர்களுடன் அமைச்சர் இன்று ஆவோசனை மேற்கொண்டார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வங்கிகள் வர்த்தக நிறுவனங்கள் அரசு பொது மற்று ம் தனியார் தனியார் துறைகளுடன் நிதி அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இன்று நடைபெற்றக் கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணை அமைச்ச் திரு அனுராக் தாக்கூர் நிதி செயலாளர் நேரடி மற்றும் மறைமுக வரிகள் வாரியங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர்

இந்நாளையொட்டி போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த தினத்தையொட்டி பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்திய வீரர்களின் துணிச்சலுக்கு தலைவணங்குவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் முப்படை வீரர்களும் சவால்களை எதிர்கொள்வதில் திறமை மிக்கவர்களாக திகழ்வதாகவும் அவர்களது மாண்புக்கு தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார் தில்லி போர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ராணுவத் தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் விமானப்படை தலைவர் ஏர்ஷீப் மார்ஷல் ஆர் கே எஸ் படோரியா கடற்படை தலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் தாம்பரம் விமானப்படையின் ஏர்கமோடர் எம் எஸ் அவனா ரானுவ மண்டல தலைவா் மேஜா் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா மற்றும் லெப்டினென்ட் ஜெனரல் பி என் ஆகியோரும் ஒய்வுபெற்ற மூத்த ராணுவ அதிகாரிகளும் போரில் வீரமரணமடைந்த வீரர்களின் ராவ் குடும்பத்தினரும் மரியாதை செலுத்தினர் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தாயாரிக்கும் நிகழ்ச்சிகள் மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக அமைய வேண்டுமென்று பிரஸாா் பாரதியின் தலைமை நிா்வாக அதிகாரி திரு சசிசேகா் வேம்பட்டி வலியுறுத்தியுள்ளார் ஹைதரபாத் வானொலி நிலையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் அகில இந்திய வானொலி தயாரித்துள்ள பழைய நிகழ்ச்சிகளை டிஜிட்டல்படுத்தி மக்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் தொலைக்காட்சி நேயர்களையும் கருத்தில் கொண்டு அகற்கேற்றவாறு நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டுமென்று அவர் கூறினார் இந நிறுவனங்களின் நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகள் தயாரிப்பில் நவீன தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு திரு வேம்பட்டி கேட்டுக் கொண்டாா்

கடைசி நாளான இன்று ஏராளமானோர் மனுக்களை தாக்கல் செய்தனா் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வேட்புமனுக்களை திரும்பப்பெறுவதற்கு வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது

சேலம் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்ட மருத்துவமனையில் நவீன வசதிகளுடன்கூடிய புற்றுநோய் அறுவை சிகிச்சை பிரிவு இன்று தொடங்கப்பட்டுள்ளது

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக அந்த நிறுவனத்தின் சாா்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்ளை உயர்நீதிமன்றத்தில் மூன்று மாதங்களுக்குப் பிறகு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிபதிகள் திரு சிவஞானம் திருமதி பவானி சுப்புராயன் அம்வு முன்னிலையில் நடைபெற்ற விசாரணியன்போது நிறுவனத்தின் சார்பிலான வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டன உத்திரபிரதேச மாநிலம் உன்னாவில் பாலியல் வன்முறை வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் குல்திப் சிங் செங்கா் குற்றவாளி என்று தில்லி நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது இந்திய தண்டனைச் சட்டம் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டப் பிரிவுகளின் கீழ் அவர் மீது குற்றம்சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த தில்லி மாவட்ட நீதிபதி திரு தர்மேஷ் ஷர்மா தண்டனை விவரங்களை வரும் புதன்கிழமை அறிவிப்பதாகக் கூறினார்

தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பயிர் ஆனைக்கொம்பன் பூச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் அருகில் உள்ள வேளாண் அதிகாரிகளின் ஆலோகனைக்கு ஏற்ப மருந்துகளை தெளித்து பயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு வேளாண் ஆணையர் திரு ககன்தீப் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான பேட்ஸ்மேன் தர வரிசைப் பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் புஜாரா நான்காவது இடத்திலும் ரஹானே ஆறாவது இடத்திலும் உள்ளனர் ஆல் ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜா இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்